தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்

வழங்கப்படவுள்ளதாக வருவாய்த் துறை அமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

வாரியம் அறிவித்துள்ளது

தமிழகத்திலிருந்து சென்ளை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை ஆர் சி சரஸ்வதியும் விழுப்புரம் மாவட்டம் சத்தியமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் எஸ் திலீப் பும் இவ்விருதுகளை பெற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆசிரியர்களை உயர்ந்த இடத்தில் வைத்து மரியாதை செய்யும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றார்

புதிய கல்விக்கொள்கை தற்போதுள்ள கல்விமுறையின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைசிறந்த ஆசிரியர் தத்துவ மேதை அறிஞர் மற்றும் நூலாசிரியராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆசிரியர் தினத்தை முள்ளிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மாணவர்களை நல்ல குடிமகளாக உருவாக்குவதிலும் தேசத்தை கட்டமைப்பதிலும் கடுமையாக உழைக்கும் ஆசிரியர்களுக்கு நாம் அனைவரும் தொடர்ந்து நன்றியுடன் இருப்போம் என்று கூறியுள்ளார் நமது சுதந்திரப் போராட்டத்தை இளைய தலைமுறைக்கு கொண்டு செல்வதில் ஆசிரியர்களின் பங்களிப்பை தாம் பாராட்டி மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசியதையும் அவர் தமது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்நாளையொட்டி மத்திய கல்வி அமைச்ச் திரு ரமேஷ் பொகியால் நிஷாங் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் பங்களிப்பை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார்

பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

கற்பித்தல் மற்றும் கற்றல் நடவடிக்கைகளை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு அனுபவிக்கத்தக்க அனுபவத்தை ஏற்படுத்துவதாக புதிய கல்விக் கொள்கை இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

லடாக் பகுதியில் தன்னிச்சையாக எல்லையை மாற்றியமைக்க முயலும் சீனாவின் செயலை அனுமதிக்க ழுடியாது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினிடையே மாஸ்கோவில் நேற்று தம்மை சந்தித்த

நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சீன ரானுவத்தினரின் ஆக்கிரமிப்பு முயற்சிகளுக்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்த திரு ராஜ்நாத் சிங் கருத்து வேறுபாடுகள் பிரச்சினையாக உருவெடுக்க அனுமதித்துவிடக் கூடாது என்றும் சீன அமைச்சரிடம் உறுதிடட தெரிவித்துள்ளார் தற்போதைய பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் அமைதி தீர்வு காண்பதே சிறந்ததாக இருக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் தளியார் பள்ளிகளில் முழுக் கட்டணம் வசூலித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சா் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளாா்

நூலகங்களில் காலியாக உள்ள நூலகர் பணியிடங்கள் அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப நிரப்பப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் குறிப்பிட்டார்

உதயகுமார் கூறியுள்ளார்

சம்பத் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பயணிகளுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படாதவாறு அனைத்து வகையான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார்

ஜெயக்குமார் கூறியுள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் அவர் சிகிச்சை மையங்களில் கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை

விலைமதிப்பில்வாத உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட டாக்டர் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோர் அவர்களாக உறுதி அளித்தால் மட்டுமே வீடுகளில் தங்கி விஜயபாஸ்கர் சிகிச்சை பெற அனுமதிக்கப்படுவதாக கூறினார்

கோவிட் தொற்று பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய மருத்துவர்களின் பரிந்துரையின்றி பொதுமக்கள் தாங்களாகவே சென்று பரிசோதளை செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய சுகாதாரத் துறை இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் விருப்பமுள்ள தனிநபர்கள் பரிசோதனை செய்துகொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு பயணம் செய்வோர் உரிய பரிசோதனை செய்து கோவிட் தொற்று பாதிப்பு இல்லை என்பதற்கான ஆதாரத்தை தாங்கள் புறப்படும் இடத்திலேயே சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது

ஜெயக்குமார் திரு பா பெஞ்சமின் திரு க பாண்டியராஜன் ஆகியோா் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் மதுரை திருமங்கலத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு வருவாய்த்துறை அமைச்சா திரு உதயகுமா் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் துத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள வ உ சி பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு செய்தி விளம்பரத்துறை அமைச்சா் திரு கடம்பூர் ராஜூ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினாா் நெல்லையில் வ உ சி மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு அமைச்சி திருமதி ராஜலஷ்மி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்

கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகேயுள்ள குறங்குடி கிராமத்தில் பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மாநில் தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்த அவர் முதலமைச்சர் அறிவித்த நிவாரண நிதியுதவி விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆளுநர்களிடம் கருத்து கேட்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என திமுக தலைவர் திரு முக ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றம் கூடும் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளுநர்களிடம் கருத்து கேட்பகு ஜனநாயகத்திற்கு ஏற்புடையதல்ல என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு இதுதொடர்பாக அமைத்துள்ள குழுவில் கல்வியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சார்பில் யாரும் இடம் பெறாமல் இருப்பது கண்துடைப்பு நடவடிக்கை என்றும் திரு

ஸ்டாலின் கூறியுள்ளார்

இதன்படி வேலூர் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு பிரவேஷ் குமார் தருமபுரி மாவட்டத்திற்கும் அங்கு தற்போது பணியாற்றிய வரும் திரு

ராஜன் சென்னை ரயில்வே காவல்துறை கண்காணிப்பாளராகவும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர் பெருநகர சென்னை வடக்கு போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையராக திரு

யாதவ் தெரிவித்துள்ளார்

ஒருசில ரயில்களில் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட் விற்றுத் தீர்ந்ததாக ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அழிவின் விளிம்பில் உள்ள ஊன்உண்ணி கழுகுகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது காடுகளில் இயற்கையாக மடியும் உயிரினங்களின் இறைச்சியை உட்கொண்டு துப்புரவாளராக திகழும் இந்த வகை கழுகுகளை பாதுகாக்கும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது